தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்

வேளாண் விளைபொருட்களுக்கான சந்தையை மேலும் செம்மைபடுத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது

ஜெர்மனி அர்ஜென்டினா பிரான்ஸ் தென்னாப்பிரிக்கா ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் தலைவர்களுடன் திரு மோடி பேச்சு வார்த்தை மேற்கொண்டார்

இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பிரிக்ஸ் தலைவர்கள் தனித்தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினர் பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையிலான பன்முகத் தன்மையை வலுப்படுத்துவது சர்வதேச அரங்கில் ஜனநாயகத்தையும் சமத்துவத்தையும் மேம்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து வலியுறுத்தின பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது உறுப்பு நாடுகளுக்கு எதிராக மற்ற நாடுகளிலிருந்து துண்டிவிடப்படும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவது ஆகியவற்றுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் எந்த நாட்டிலிருந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏவப்பட்டாலும் அதனை உறுதியாக தடுப்பது என்றும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன ஐநா வழிகாட்டுதல்கள் மற்றும் சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயங்கரவாதத்துக்கு தீர்வுகாண்பது என்றும் அந்நாடுகள் முடிவெடுத்துள்ளன இதனிடையே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக தடையில்லாத வெளிப்படையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என இந்தியா ஜப்பாள் அமெரிக்கா நாடுகள் ஒப்புகொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விஜய் கோகலே தெரிவித்துள்ளார் வேளாண் விளைபொருட்களுக்கான சந்தையை மேலும் செம்மைபடுத்துவது குறித்து மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளின் மூலம் வேளாண் பொருட்களுக்கான சந்தை விரிவடையும் என்றும் இதன் மூலம் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை பெற முடியும் என்றும் குடியரசு தலைவர் கூறினார் வேளாண் மற்றும் தொழில்துறை இடையே வலுவாள பிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் உற்பத்தி இழப்பை வெகுவாக குறைக்க முடியும் என தெரிவித்தார் விவசாயிகளின் நலன்களை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அப்போது அவர் பட்டியலிட்டார் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து தீர்வுகாண முன் வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் ஹரியானா மாநில முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் பஞ்சாப் மாநில ஆளுனர் திரு சிங் பத்னோர் ஆகியோர் கலந்து கொண்டனர்

நாகலாந்து உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனைபொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அம்மாநில முதலளமச்சர் நெஃப்யூ ரியோ அனைத்து துறைகளிலும் மாநிலம் வளர்ச்சியடைய மக்கள் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாகலாந்து மாநிலம் உருவாக பாடுபட்டவர்களை நினைவு கூர்ந்த அவர் அவர்களது கனவுகளை நிறைவேற்றும் பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளதாக தெரிவித்தார் இதனையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் எதிர்காலத்தில் அம்மாநிலம் வளர்ச்சி பாதையில் செல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற உயர் நிலை கூட்டத்தில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு இந்தத் தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்காக இந்தத் தொகை அளிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மத்தியக் குழு அளிக்கும் இறுதி அறிக்கையின்படி தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் தொகை ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேஷனல் ஹரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கில் ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு புபிந்தர் சிங் ஹூடா மற்றும் காங்கிரஸ் தலைவர் திரு மோதிலால் வோரா ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றத்தில் சிபிஐ இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது சட்டத்திற்கு புறம்பாக நிலம் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டது குறித்த இந்த வழக்கின் விசாரணை பஞ்ச்குவாவில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது

அவசரகால அலைபேசி செயலியின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த என் மூலம் அவசர காலங்களில் மகளிர் காவல்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவன உறுப்பினர்களுடன் தொடர்புகொண்டு தேவையாள உதவிகளை பெற முடியும் என்று தெரிவித்தார் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது வேலை நிறுத்தப் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர்கள் விடுத்த கோரிக்கைகளை முறையாக பரிசீலித்து செயல்படுத்த வாய்ப்புள்ளவற்றை அரசு செயல்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மீட்பு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளை தற்போது அரசு தீவிர கவனம் செலுத்திவரும் நிலையில் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய விவசாயிகள் மீனவர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் துயர் துடைக்க மேற்கொள்ளப்படும் பனிகளில் அரசு ஊழியர்கள் முழு ஒத்தழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றம் ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகள் எவ்விதப் பாகுபாடும் இல்லாமல் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசுக்கு கடும் நிதிக்கமை இருந்த போதிலும் அரசு ஊழியர்களுக்கு அகவிவைப்படி உடனுக்குடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் ஊதிய உயர்வுக்காக அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்தியுள்ளதையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார்

எல்லைப் பாதுகாப்புப் படை நிறுவன நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் ஆறாவது கட்ட பஞ்சாயத்து தேர்தலுக்காள வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்றது

ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற ஒருவார காலமே எஞ்சியுள்ள நிலையில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்